புதுச்சேரியில் கொரோனா பரவலைத் தடுக்க பொது மக்கள் ழுகக் கவசம் அணிந்து தனிநபர் இடைவெளியை கடைபிடிக்க வேண்டுமென்று துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி வலியுறுத்தி உள்ளார் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள கொரோனா நோயாளிகளை நேரடியாக நாள் தோறும் சென்று கண்காணிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத் துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் தெரிவித்துள்ளார்

பண்டிகை காலங்கள் மற்றும் குளிர்காலம் தொடங்க உள்ள நிலையிலும் பொருளாதார வளர்ச்சிக்கான நடைமுறைகளை துவக்கும் வகையிலும் பிரதமர் மோடி இந்த விழிப்புணர்வு இயக்கத்தை துவக்கி உள்ளார் கொரோனாவுக்கு எதிராக மக்கள் தொடர்ந்து ஒருங்கிணைந்து போராட வேண்டும் என்றும் முகக் கவசம் அணிவது தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்பது கைகள் மற்றும் முகத்தை அடிக்கடி சோப்பு போட்டு கழுவுவது ஆகிய செயல்களை விடாது செய்ய வேண்டுமென்று பிரதமர் தமது டுவிட்டர் செய்தியில் வலியுறுத்தி உள்ளார் நமது கூட்டு முயற்சி பல உயிர்களை ஏற்கனவே காப்பாற்றி உள்ளது என்றும் அதைத் தொடர்ந்து செயல்படுத்தி நமது மக்களை கொரோனா வைரஸ் தாக்கத்தில் இருந்து பாதுகாக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார் பிரதமரின் அழைப்பைத் தொடர்ந்து மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் கொரோனா விழிப்புணர்வு பணியை இன்று முதல் மேலும் தீவிரப்படுத்தி உள்ளது அகில இந்திய வானொலியின் செய்திப் பிரிவு சார்பாக நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் கொரோனா விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்கப்பட்டது மேலும் பல்வேறு இடங்களில் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாதைகள் கட்டப்பட்டன டுவிட்டர் உள்ளிட்ட சமூக ஊடகங்களில் பல்வேறு கொரோனா விழிப்புணர்வு தகவல்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டன செய்திகளில் முக்கிய தலைவர்கள் அமைச்சர்கள் திரைக் கலைஞர்கள் மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த வல்லுநர்களின் விழிப்புணர்வு கருத்துக்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன

இதை ஒட்டி குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் துணை குடியரசு தலைவர் திரு வெங்கையாநாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மற்றும் அதிகாரிகள் விமானப்படை வீரர்களுக்கு தங்களின் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளனர் இந்திய வான்வழியை பாதுகாப்பதிலும் பேரிடர் காலங்களில் சிவில் நிர்வாகத்திற்கு மனிதாபிமான உதவிகளைச் செய்வதிலும் இந்திய விமானப்படைக்கு ஈடு இணையில்லை என்று குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தமது டுவிட்டர் செய்தியில் புகழாரம் சூட்டி உள்ளார் அமைதி மற்றும் போர்க்காலங்களில் விமானப்படை வீரர்கள் வெளிக்காட்டி உள்ள திறமையம் தைரியமும் மிகச் சிறந்தவை என்று துணை குடியரசு தலைவர் திரு வெங்கைய நாயுடு பாராட்டி உள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது வாழ்த்துச் செய்தியில் தாய்நாட்டைப் பாதுகாப்பதில் விமானப்படை காட்டும் வீரம் விவேகம் மற்றும் ஈடுபாடு ஆகியவை ஒவ்வொரு இந்தியனையும் உத்வேகப்படுத்தும் என்பதில் சந்தேகம் இல்லை என்று கூறி உள்ளார் கிரண்பேடி கொரோனா பரவலை கட்டுப்படுத்த மக்கள் கட்டாயம் முகக் கவசம் அணிய வேண்டும் என்றும் தனிநபர் இடைவெளியை அவசியம் கடைபிடிக்க வேண்டும் என்றும் புதுச்சேரி துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி வலியுறுத்தி உள்ளார்

இதுதவிர மதகடிப்பட்டில் இருந்து அரியூர் வரை சாலை அகலப்படுத்தும் பணிகள் முடிவடைந்து விட்டதாகவும் அரியூரில் இருந்து இந்திராகாந்தி சிலை சாலையை அகலப்படுத்துவதற்கு ஏற்கனவே வரை ஒப்புதல் கிடைத்துள்ளதாகவும் முதலமைச்சர் திரு நாராயணசாமி மேலும் தெரிவித்துள்ளார்

முகக் கவசம் அணிதல் தனி நபர் இடைவெளியை கடைபிடித்தல் கைகளை அடிக்கடி கழுவுதல் ஆகிய கருத்துக்களின் அடிப்படையில் இந்த ஸ்டிக்கர்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த ஸ்டிக்கர்களை மாவட்ட ஆட்சித் தலைவர் டாக்டர் அருண் பேருந்துகளில் ஒட்டி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் ஆசிரியர் விருதுகள் புதுச்சேரி கல்வித் துறையில் பணியாற்றும் ஆசிரியர்களை ஊக்கப்படுத்தும் பொருட்டு மாநில நல்லாசிரியர் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன முதலமைச்சரின் சிறப்பு விருதுகள் கல்வி அமைச்சரின் வட்டார விருதுகள் பெறும் ஆசிரியர்களின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன ஆசிரியர்கள் திரு சிவப்பிரகாசன் திரு செல்வராஜ் திரு தரணீதரன் திரு பூலோகநாதன் திரு பார்த்திபன் திரு அன்பழகன் திரு மகாதேவன் திரு ராமகிருஷ்ணன் திருமதி எழிலரசி திருமதி ராதா திருமதி கோமதி திருமதி ஹேமமாலினி மற்றும் தொழில்நுட்ப ஆசிரியர் திரு செந்தில் குமரன் ஆகியோர் நல்லாசிரியர் விருது பட்டியலில் இடம் பெற்றுள்ளனர்

சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்காக மாணவர்கள் பள்ளிக்கு வரலாம் என்றும் பெற்றோர்களின் அனுமதி கடிதத்தினுடனேயே வர வேண்டும் என்றும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு இருந்தது பள்ளி வளாகத்திற்குள் மாணவ மாணவிகள் முகக் கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் என்றும் தனிநபர் இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்றும் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு இருந்தன காரைக்காலில் உள்ள அன்னை தெரசா அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி மற்றும் தந்தை பெரியார் பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டன மாணவர்களுக்கு பள்ளி வாசலிலேயே வெப்ப நிலை பரிசோதனை செய்யப்பட்டது மேலும் அங்கேயே கைகளை கழுவ கிரிமி நாசினி வழங்கப்பட்டன மாணவர்கள் தகுந்த இடைவெளியில் அமர வைக்கப்பட்டனர் மேலும் அனைத்து மாணவ மாணவிகளும் முகக் கவசம் அணிந்து இருந்தது குறிப்பிடதக்கது

கொரோனா வைரஸை விரட்டி அடிப்போம்